நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரி மக்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டும்போது அவசியம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் சாசனத்தின் சரியான பொருளை சரியாகப் புரிந்து கொள்ளச் செய்வதன் மூலம் இந்தியாவின் நீதித் துறை அரசியல் சாசனத்தை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

சட்டத்தின் ஆட்சி என்பதே பல நூற்றாண்டுகளாக இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையாகவும் நல்லாட்சிக் கொள்கையின் ஆணிவேராகவும் திகழ்வதாக பிரதமர் கூறினார் விடுதலைப் போராட்ட காலத்தில் மக்களின் சுயராஜ்ய உணர்வுகளைத் தூண்டியதும் இதே பண்புதான் என்றும் அரசியல் சாசன சிற்பிகளும் கூட சட்டத்தின் ஆட்சி என்பதற்கே முக்கியத்துவம் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நீதித் துறை மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையே உண்மைக்காகப் போராடும் வலுவை மக்களுக்கு வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் உலகிலேயே காணொளி காட்சி மூலம் அதிக வழக்குகளை விசாரித்த பெருமை இந்திய நீதித் துறைக்கு உண்டு என்றும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயர் நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்கள் பெரும் எண்ணிக்கையில் மின்னணு முறையில் விசாரணை மேற்கொண்டதை தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் குஜராத் உயர் நீதிமன்றத்தின் வைர விழா பற்றிய நினைவு தபால்தலை ஒன்றையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது வெளியிட்டார் மத்திய சட்டம் மற்றும் நீதித் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி மற்றும் உயர்நிலை நீதிபதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று குவாஹாத்தியில் சா பகீச்சா தன் புரஸ்கார் விழாவில் பங்கேற்றார் அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்தின் தேயிலைத் தோட்டப் பகுதி மக்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டு உள்ளதாக அவர் தெரிவித்தார் பிரதமரின் வீட்டு வசதித் திட்டம் கிராமப் புற சாலைகள் திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினாலும் இவர்களுக்கு பெரும்பயன் விளையும் என்றும் அவர் கூறினார்

அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சரபானந்த சோனோவால் மத்திய உணவுப் பதனீட்டுத் துறை இணை அமைச்சர் திரு ராமேஷ்வர் தேலி உள்ளிட்டவர்களும் இதில் கலந்து கொண்டனர்

கூடுதல் வெளிக்கடன் திரட்டுவதற்கான அனுமதியை ஏற்கனவே பெற்ற மாநிலங்களில் தமிழகம் ஒடிஷா கேரளா ஆகிய மாநிலங்களும் அடங்கும்

மத்திய பட்ஜெட்டில் சுகாதார வசதிகள் மற்றும் மக்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் திரு ஜெய்சங்கர் விஜயவாடாவில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தை நேரில் சென்று பார்வையிட்டார் பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகளில் புரட்சிகரமான பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு உள்ளதாகவும் மக்கள் தற்போது சிக்கல் இன்றி எளிய முறையில் பாஸ்போர்ட் பெற இயலுவதாகவும் அவர் கூறினார்

நாட்டில் நடப்பு கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறையும் போக்கிலேயே இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

புதுச்சேரி மக்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டும்போது அவசியம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் என்னவாகும் என்பதற்கு தாமே சாட்சி என்றும் தாம் சிறுமியாக இருந்த போது இதே காரணத்தால் தந்தையாரை இழக்கும் நிலையை சந்தித்து இருப்பதாகவும் வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பே அரசுக்கு முக்கியம் என்றும் தலைக் கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்க முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்பதால் வாகன ஓட்டிகள் தங்களின் பாதுகாப்பு தங்கள் கையில்தான் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு சாலை விதிகளை மதித்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி நகரப் பகுதியில் வார இறுதி நாட்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலைக் குறைக்க வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டு உள்ளதாகவும் இந்த அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் உள்ளாட்சித் துறை செயலர் திரு வல்லவன் தெரிவித்துள்ளார் வாகனங்களை எங்கெல்லாம் நிறுத்தலாம் எங்கெல்லாம் நிறுத்தக் கூடாது என்பது பற்றிய விவரங்களும் அடங்கிய இந்த அறிக்கையை மக்கள் முறையாகப் பின்பற்றி போக்குவரத்து நெரிசலைக் குறைப்பதில் ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஆர் சிவா கோரியுள்ளார்

டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று புதுச்சேரியில் சிபிஐ சார்புடைய விவசாயிகள் அண்ணா சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசனத்தின் சரியான பொருளை சரியாகப் புரிந்து கொள்ளச் செய்வதன் மூலம் நீதித் துறை அரசியல் சாசனத்தை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரி மக்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டும்போது அவசியம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்